சமூக மேம்பாட்டிற்கு உதவிடும் வகையில் பல்கலைகழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

உத்திரகாண்ட்டில் கும்பமேளா நடைபெற உள்ளதையொட்டி கோவிட் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அம்மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளது உலகக்கோப்பை தப்பாக்கிச் கடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் சமூக மேம்பாட்டிற்கு உதவிடும் வகையில் பல்கலைகழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

பெண்கள் தொழிற்நுட்ப கல்வி பயில்வதற்கு ஊக்கமளிப்பதன் மூலம் கணிதம் அறிவியல் தொழிற்நுட்பம் பொறியியல் ஆகிய துறைகளில் அதிக எண்ணிக்கையில் உயர்கல்வி பயில அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் உலகின் அறிவுசார் வல்லரசாக இந்தியாவை உருவாக்குவதில் தேசிய கல்வி கொள்கையின் நோக்கம் என்று அவர் கூறினார் நாட்டின் லட்சியத்தை அடையும் வகையில் இத்தகைய உயர்கல்வி நிறுவனங்கள் தங்களது சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மேற்கு வங்கத்தில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அம்மாநில வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் பங்குராவில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் அம்மாநில மக்கள் சந்திக்கும் பிரச்சளைகளுக்கு கடந்த கால அரசுகள் தீர்வு காணவில்லை என்று குறை கூறினார் இதனிடையே அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா மாநில நலனுக்காக செயவ்படும் அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிதி ராணி பியூஷ் கோயல் ஆகியோர் அம்மாநிலத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலையை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உயர்த்திக் கொண்டே வருவதாக திரிணமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானார்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் கிழக்கு மெதனிப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் இதனை தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர்க் கடன் ரத்து அறிவிக்கப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார்

உணவு உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து விருதுகளை பெற்று வருவதாகவும் அவர் கூழினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உரிய நிவாரண உதவியை மத்திய அரசிடம் இருந்து பெற அதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி சென்னையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைவாக உள்ளபோதிலும் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தமிழகத்திள் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டஙகளை மத்திய அரசு நிறைவேற்றி இருப்பதாக பிஜேபியின் தேசிய பொதுச் செயலர் திரு சி டி ரவி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படுவதன் காரணமாக திட்டங்கள் விரைந்து நிறைவேற்றப்படுவதாக கூறினார் நாம் தமிழர் கட்சின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உசிலம்பட்டியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அஇஅதிமுக திமுக வுக்கு மாற்றாக இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் கோவையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தாம் அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் அமமுக பொதுச் செயலாளர் திரு தினகரன் பாபநாசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தங்கள் கட்சி ஆட்சிப் பொறுப்பேற்றால் மாநிலம் முழுவதும் புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார்

வேட்பு மனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும் அசாமில் கடந்த தேர்தலின் போது பிஜேபி அளித்த வாக்குறுதிகளை அக்கட்சி நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வாத்ரா குற்றம்சாட்டியுள்ளார்

மழை வெள்ளம் காரணமாக அம்மாநில மக்கள் சந்தித்து பிரச்சனைகளுக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்துவதற்காள நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார் வரி செலுத்துவோர் மார்ச் மாதம் செலுத்த வேண்டிய ஜி எஸ் டி வரி தொகையில் இருந்து உள்ளீட்டு வரி வரவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மத்திய நிதியமைச்சகம் தெளிவு படுத்தியுள்ளது மார்ச் மாதத்திற்கான ஜி எஸ் டி வரி முழுவதும் ரொக்கமாகவே செலுத்த வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் வெளியான தகவலை அடுத்து நிதியமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது ஜி எஸ் டி வரியை ரொக்கமாக செலுத்துவது குறித்து மத்திய அரசோ அல்லது மறைமுக வரிகள் வாரியமோ எவ்வித அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று நிதியமைச்சகம் கூறியுள்ளது

தமிழகத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட நலவாழ்வு மையங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது நடைபெற உள்ளதையொட்டி உத்திரகாண்டில் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் ஹரித்துவாரில் அம்மாநில அரசு மேற்கொண்டு வரும் பொது சுகாதார முன்னேற்பாடு நடவடிக்கைகளில் மத்திய உயர்நிலை குழு அண்மையில் ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது

இதன்படி ஜெய்பூர் ஜோத்பூர் உதய்பூர் கோட்டா அஜ்மீர் பில்வாரா சக்வாடா மற்றும் குஷால்கார் ஆகிய இடங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது இதுதொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கிலாட் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

உலகக்கோப்பை தப்பாக்கிச் கடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றது